திமுக பொதுச்செயலாளரும் மூத்த அரசியல்வாதியுமான திரு க அன்பழகன் இன்று அதிகாலை காலமானார் நாடு முழுவதிலும் மக்கள் மருந்து நிலைய உரிமையாளர்களிடம் பிரதம் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் முகமூடிகளின் விலைய சட்டவிரோதமாக உயர்த்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத் துறை டாக்டர் ஹா்ஷ்வா்தன் எச்சரித்துள்ளார் அமைச்சர் ஆசிய ஓசியானா ஒலிம்பிக் தகுதி குத்துச் சண்டை போட்டியில் இந்திய குத்துச்சண்டை வீரர் விகாஸ் கிருஷ்ணன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கேலோ இந்தியா குளிர் விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு கஷ்மீரில் உள்ள குல்மா்கில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மூத்த அரசியல்வாதியும் திமுக வினரால் பேராசிரியர் என்று அன்பாக அழைக்கப்படுபவருமான அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பேராசியர் திரு க அன்பழகன் இன்று அதிகாலை உடல் நலக்குறைவால் காலமானார்

அன்னாரது உடல் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது

தமிழ் இலக்கியத்தில் தீவிர ஈடுபாடு கொண்ட அவர் உரிமை வாழ்வு விடுதலை கவிஞர் தமிழ் கடல் உள்ளிட்ட பல புத்தகங்களை இயற்றியுள்ளார் இன்று மாலை வேலக்காடு இடுகாட்டில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது அவரது மறைவையொட்டி திமுக நிகழ்ச்சிகள் அளைத்தும் ஒத்தி வைக்கப்படுவதாகவும் கட்சி கொடிகள் அரைக் கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார் அவரது மறைவு தமக்கு தளிப்பட்ட முறையில் பேரிழப்பாகும் என்று திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தமது இரங்கல் உரையில் கூறியுள்ளார் திராவிட சிகரம் சாய்ந்துவிட்டது என்று கூறிய அவர் கோடிக்கணக்கான திமுக வினருக்கு திரு அன்பழகனின் மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும் என்றும் கூறியுள்ளாா்

புதுச்சேரி முதலமைச்ச் திரு நாராயணசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித்தவைா் திரு கே எஸ் அழகிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் திரு முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் திராவிட இயக்கத் தலைவா் திரு கி வீரமணி உள்ளிட்ட பல தலைவா்கள் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதம் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் மருந்து நிலைய உரிமையாள்களிடம் காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் இத்தினத்தை ஜன் அவுஷதி தினமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டதையடுத்து நியாயமான விலையில் மருந்துகளை விற்கும் மக்கள் மருந்தகங்கள் நாடு முழுவதிலும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார் இத்திட்டம் தொடங்கி ஒராண்டு நிறைவு பெறுவதையடுத்து பிரதமர் உரையாற்ற உள்ளார்

கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு மருத்துவ முகமூடிகளை அணியுமாறு மத்திய சுகாதாரத் துறை அறிவுறத்தியுள்ளது இதனிடையே முகமூடிகளின் விலைகளை உயர்த்தி உற்பத்தி செய்வது கண்டுப்பிடிக்கப்பட்டால் விற்பனையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இத்தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு சிறப்பு வார்டு அமைக்கப்பட வேண்டும் என்றும் பரிசோதனை சாதனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

விமான நிலையங்களில் பயணிகள் அனைவருக்கும் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இனி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர் குறித்த செய்திகள்

நாள் சின்ன வயசிலே இருந்தே சிலம்பம் கத்துக்கணம்ன ஆசைப்பட்டேன்

காலேஜ் லெவல்ல நேஷனல் விண்பண்ணியிருக்கேன்

இத கத்துக்கிட்டதற்கு அட்புறம் எனக்கு மனதைரியம் தன்னம்பிக்கை வலிமை இதெல்லாம் கிளடச்சது ஒவ்வொரு பெண்ணும் இதபோல தற்காப்பு கலைகளை கத்துக்கிட்டாங்கள்னார் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் வெளியே செல்லலாம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்க்குக்கள் இதற்கிடையே சா்வதேச மகளிா் தினத்தையொட்டி தெற்கு ரயில்வே முற்றிலும் மகளிரால் இயக்கப்படும் ரயில் சேவையை இன்று இயக்கப்படுகிறது

ஐ நா பாதுகாப்பு படைகளில் பணிபுரியும் இந்தியா உட்பட ஒன்பது நாடுகளின் வீரர்களை மூன்று மாதத்திற்கு தாமதமாக அனுப்புமாறு ஐ நா கூறியுள்ளது

விருதுநகர் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு பயிற்சி முகாமின் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துகொண்ட சென்னை வானொலி செய்தி பிரிவின் இயக்குநர் திரு பழனிசாமி மாணவர்களிடையே உரையாற்றினார்

விளையாட்டுச் செய்திகள் ஜோ்டனில் நடைபெற்றுவரும் ஆசிய ஒசியானா ஒலிம்பிக் தகுதி குத்துச் சண்டை போட்டியில் இந்திய குத்துச்சண்டை வீரர் விகாஸ் கிருஷ்ணன் கிர்கிஸ்தானின் நூர் கல்தானை வென்று காலிறுதிக்கு தகுதிப்பெற்றார் இந்தியாவின் மேரி கோம் மற்றும் அமித் பங்கல் இன்று முதல் கற்று ஆட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் இன்று நடைபெறும் இரண்டாம் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் கவுரவ் சோலங்கி உஸ்பெகிஸ்தானின் மிர்சாசிஸ் பெக்கை சந்திக்க உள்ளார் கேலோ இந்தியா குளிர் விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு கஷ்மீரில் உள்ள குல்மா்கில் இன்று தொடங்குகிறது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்ச் திரு கிரண் ரிஜிஜூ இதனை தொடங்கி வைக்கிறார்